இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் வழங்கவேண்டும் என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார்

ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சா் திரு நரேந்திர சிங் தோமா் தெரிவித்துள்ளாா்

மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது

வீரர்களின் நாடாளுமன்ற வளாகத்தில் அலங்கரித்து நினைவாக வைக்கப்பட்டிருந்த திருவுருவட்படங்களுக்கு மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்வா உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் மாநிலங்களவை அவை முன்னவர் திரு தாவர்சந்த் கெலாட் எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்துவி மரியாதை செலுத்தினர் நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வெற்றிகரமாக முறியடிக்க வீரமரணம் அடைந்த வீரர்களின் உயிர்த்தியாகத்தை தேசம் என்றும் நினைவுகூருவதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் நமது நாட்டின் ஜனநாயக கோவிலான நாடாளுமன்றத்தை பாதுகாக்க செய்யப்பட்ட உயிர்த்தியாகம் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் நம்னம மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தை பாதுகாக்க உயிர்த்தியாகம் செய்த வீரர்களை நாடு நினைவு கொண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் இன்று ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்கறுத்தவாக இருக்கும் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு எதிரான கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதலை என்றுமே மறக்க முடியாது என பிரதமர் திரு நரேந்திர்மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தை காக்க வீரர்கள் மேற்கொண்ட உயிர்த்தியாகத்திற்கு நாடு நன்றிக்கடன் பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஜனநாயகத்தின் சின்னமாக உள்ள நாடாளுமன்றத்தை பாதுகாக்க வீரர்கள் மேற்கொண்ட தியாகம் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் என மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா கூறியுள்ளார் பருவநிலை மாற்ற விவகாரத்தில் பாரீஸ் உடன்படிக்கையில் உள்ள இலக்கையும் தான்டி இந்தியா சாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பருவநிலை இலக்கு குறித்த மாநாட்டில காணொலி வாயிவாக உரையாற்றிய அவர் இலக்குகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதன்மூலம் இளைஞர்கள் மற்றும் வருங்கால சந்ததியினரை ஊக்குவிக்க வேண்டுமென்று பிரதம் கேட்டுக் கொண்டார்

சா்வதேச சூரிய கூட்டமைப்பு மற்றும் பேரிடரை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பில் ஒருங்கிணைப்பு ஆகிய குறிப்பிடத்தக்க இரண்டு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார்

இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் வழங்வேண்டும் என மத்திய சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் இந்திய வர்த்தகச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களான மின்சார வாகனங்கள் தயாரிப்புத்துறையில் புதிய ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டார் இத்தகைய பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யாமல் உள்நாட்டிலேயே தரமான முறையில் தயாரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் கிராமப்புற மற்றும் சிறு நிறுவனங்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் கிராமப்புற தொழில்முனைவோரை ஊக்குவிக்க அரசு உரிய உதவிகளை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார்

மத்திய அரசின் வேளாண் சுட்டங்களுக்கு ஹியானவைச் சேர்ந்த விவசாய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சள் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் திரு நரேந்திர சிங் தோமரை ஹரியானாவைச் சேர்ந்த பாரதீய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு குனி பிரகாஷ் தலைமையிலான பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர் அப்போது வேளாண் சட்டங்களால் தங்களுக்கு கிடைத்த பலன்களை விவசாயிகள் தன்னுடன் பகிர்ந்து கொண்டதாக திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் வேளாண் சட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக திரு தோமர் தெரிவித்தார்

நாட்டில் ககாதார கட்டமைப்பில் முழுமையான புரட்சியை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சள் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த குகாதார சேவைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார் நாட்டிலுள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு தரமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார வசதிகளை அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தாா்

ஐந்தாவது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கையை அவர் வெளியிட்டார் இதில் மக்கள் தொகை சுகாதாரம் ஊட்டச்சத்து ஆகிய விவரங்கள் விரிவாக இடம்பெற்றுள்ளன

ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களின் கீழ் குறைந்தபட்ச ஆதார விலையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொள்முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வெளியுறவுத்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துவருகிறது இதன்படி பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் திரைப்பட விழா ஒன்றிற்கு ஏற்பாடு செய்துள்ளது

இந்த திரைப்பட விழாவில் தொடக்கவுரை ஆற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அறிவுரைப்படி இந்த திருவிழா நடைபெறுவதாக கூறினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலுக்கான ஆறாம்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகள் அவசரகதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் பருவநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர்

நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள கங்காரா மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று மாலை ஐந்து மணிக்கு கோவாவில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூருஅணி கேரளா அணியை எதிர்கொள்கிறது